வாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலும் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

மருந்துகள் இன்று சென்னை வந்து சேர்ந்தன

திறக்கப்படும் என்று முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

ஒன்றாம் தேதி திறக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சன் திரு சந்திரசேகரராவ் அறிவித்துள்ளாா் இனி விரிவான செய்திகள் புதிய தேசிய கல்விக் கொள்கை நாட்டை முள்ளெடுத்துச் செல்வதற்கும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலும் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இரணட்ாவது தேசிய இளையோர் நாடாளுமன்ற விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் இன்று னணொலி காட்சி வாயிலாக பிரதமர் உரையாற்றினார் புதிய கல்விக் கொள்கை சிறந்த தனி நபர்களை உருவாக்கவும் அதன் மூலம் புதிய இந்தியாவை கட்டமைக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த கல்விக் கொள்கை இளைஞர்கள் சிந்தளை மற்றும் திறளை மேம்படுத்தும் வகையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சுவாமி விவேகானந்தர் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் விவேகானந்தர் உடல் மற்றும் மன பலத்திற்கு எப்போதும் முக்கியத்துவம் அளித்துள்ளார் என்றும் அவரின் வழிகாட்டுதலின்படி இளைஞர்கள் உடல் மற்றும் மன பலத்தை திடப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார் துய மனதுடன்கூடிய திறன்மிக்க வீரம்மிக்க தேசப்பற்றுமிக்க இளைஞர்களின் எகயில் நாட்டின் எதிர்காலம் அமைந்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்திய விடுதலைப் போராட்ட வீரர்கள் விவேகானந்தரின் கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டார் என்றும் அவரின் போதனைகள் இளைஞர்களிடையே இப்பொழுதம் தேசிய உணர்வை ஏற்படுத்துவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் ஒரு காலத்தில் இளைஞா்கள் அரசியலுக்கு வந்தால் அவா்கள் கெட்டுப் போய்விடுவார்கள் என்ற நிலைமாறி தற்போது நேர்மையான இளைஞர்கள் அரசியலுக்கு வந்து மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறா்கள் என்றம் பிரதமர் குறிப்பிட்டார் இள்றைய அரசியலில் நேர்மையும் செயல் திறனும் அத்தியாவசிய தேவையாக உள்ளது உள்ளது என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தாா் இந்த நிகழ்ச்சியில் மக்களவைத் தலைவா் திரு ஓம் பிா்லா மத்திய கல்வித்துறை அமைச்சா் திரு ரமேஷ் பொன்ரியால் நிஷாங் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சுவாமி விவேகானந்தர் பிறந்ததினமான இன்று நாடு முழுவதும் தேசிய இளையோர் தினமாகக் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்நாளைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் விவேகானந்தர் குலம் அனைத்திற்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கு பெரும் உந்து சக்தியாக விளங்கினார் என்று புகழாரம் மனித குட்டியுள்ளார் இந்திய ஆன்மீக கலாச்சாரத்திற்கு புது வடிவம் கொடுத்து அதை உலகிற்கு மிளிரச் செய்தாா் என்றும் அவரது போதனைகள் இளைஞர்களுக்கு இன்றளவும் வழிகாட்டியாக திகழ்கின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்தள்ள செய்தியில் சுவாமி விவேகானந்தர் ஒரு பெரும் அறிவு ஜீவியாகவும் மிகச்சிறந்த பேச்சாளராகவும் திகழ்ந்தாா் என்று குறிப்பிட்டுள்ளாா் விவேகானந்தின் உலகளாவிய சகோதரத்துவ கோட்பாடு அனைத்து மக்களின் ஒன்றிணைந்த அமைதி வாழ்வுக்கு வழிகோலுவதாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இளைஞர்கள் விவேகானந்தரின் வழிகாட்டுதலின்படி புதிய இந்தியாவை உருவாக்க முன்வர வேண்டுமென்று திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார் சுவாமி விவேகானந்தின் சிந்தனைகளும் செயல்களும் இந்தியாவின் கலாச்சாரத்தையும் பெருமையையும் என்றென்றும் உலகிற்கு எடுத்துரைப்பதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் குட்டியுள்ளார் இளைஞர்களின் ஆக்க சக்தி மீது விவேகானந்தர் பெரும் நம்பிக்கை கொண்டிருந்தார் என்றும் அவர் குறிபபிட்டுள்ளார் உள்துறை அளமச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள கெய்தியில் சுவாமி விவேகானந்தர் இந்தியாவின் பெருமை கலாச்சாரம் மற்றும் தத்துவங்களை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற பெருமைக்குரியவர் என்று புகழாரம் குட்டியுள்ளார் விவேகானந்தின் கோட்பாடுகளை இளைஞர்கள் கடைபிடித்து இந்தியாவின் புகழை உலகத்தின் உச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் குடியரசு தின விழாவை முன்னிட்டு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் இணையதள குறம்பட போட்டிக்கு ஏற்பாடு செய்துள்ளது தேசிய திரைப்பட வளர்ச்சி குழுமத்துடன் இணைந்து நடத்தும் இந்த போட்டி மக்களிடடயே நாட்டுப்பற்றை வளர்க்கும் வகையில் வளர்ந்து வரும் இந்தியாவில் என்னுடைய பங்கு மற்றும் என்னுடைய செயல்பாடு என்ற தலைப்பில் கருத்துரு இருக்க வேண்டுமென்று அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இந்த தடுப்பு மருந்துகள் தேனாம்பேட்டையில் உள்ள அரசு மருந்துகள் இருப்பறையில் உரிய வெப்ப நிலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இன்று சென்ளை வந்தடைந்த தடுப்பு மருந்துகளை மாநிலம் முழுவதும் விநியோகம் செய்வதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

பள்ளிகளுக்கு வரும் மாணவர்களுக்கான விடுதிகளும் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாணவர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஏதுவாக வைட்டமின் மற்றும் தத்தநாக மாத்திரைகள் வழங்க சுகாதாரத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் மாணவா்களின் நலன் கருதி அரசு எடுத்து வரும் கோவிட் தடுப்பு முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் முழு ஒத்துளழப்பு அளிக்குமாறு முதலளமச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக கடந்த ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் பெம்பான்னமயான பெற்றோர்கள் பள்ளிகளை திறக்க தங்கள் இசைவினை தெரிவித்ததன் அடிப்பளடயில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சா் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளாா்

இது தொடர்பான நேற்று மாவட்ட ஆட்சியர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார்